மோடி இன்று வெளியிடுகிறார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது

அணியை வென்றது

நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி நாடுமுழுவதிலும் உள்ள வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் ஒலிபரப்பப்படுகிறது ஊட்டச்சத்து குறைபாட்டை களைய வேண்டும் என்ற நோக்கிலும் வேளாண் துறைக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் வகையிலும் இந்த புதிய ரகங்களை பிரதமர் வெளியிடுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

வேளாண்துறை வளர்ச்சியில் மகளிர் முக்கியப் பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் திரு புருஷோத்தம் ருபாலா கூறியுள்ளார் மகளிர் விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார் மகளிர் சுயஉதவிக் குழுக்களும் மகளிர் விவசாயிகளும் ஊரகப் பொருளாதாரத்திற்கு முக்கியப் பங்களித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண் துறையில் மகளிருக்கு ஆதரவான திட்டங்களுக்கு மாநில அரசுகள் ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

இதன் காரணமாக இந்த நோய்த் தொற்றுப் பரவலின் வேகம் குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

செஞ்சிலுவைச் சங்கத்தின் வருடாந்தர பொதுக்குழுக் கூட்டத்தில் காணொலிக் காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் மக்கள் பங்களிப்புடன் இந்த நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய்த் தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை அரசு நெறிமுறைகளை அனைவரும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது கைகத்தம் பராமரிப்பது போன்றவற்றை பின்பற்றி இந்த நோய்த் தொற்றினை தவிர்க்கலாம் என்றும் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

இந்த நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு பாலகிருஷ்ணனை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முழுஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்கள் முகக்கவசும் அணிவதை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தினார்

பல்வேறு தரப்பினர் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

காமராஜ் கூறியுள்ளார்

கடந்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட நெல் கொள்முதல் நடைபெற்றதாக அவர் கூறியுள்ளார் உண்மை நிலை இவ்வாறிருக்க விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கூறுவது தவறானது என்றும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மின்னு கொள்முதல் முறையில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாகவும் திரு காமராஜ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாடத்திட்டத்தை குறைப்பது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவிளை அறிவிப்பார் என்றும் அமைச்சர் கூறினார்

சூரப்பா மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக சுட்ட அமைச்சர் திரு

சண்முகம் கூறியுள்ளார் நேற்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தேசிய தேர்வு முகமை அதன் இணையதளத்தில் முடிவுகளை வெளியிடுகிறது

உத்தரபிரதேசத்தில் உள்ள அனைத்து காவல்நிலையங்களிலும் மகளிர் உதவி மையம் ஏற்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது தில்லியில் காற்று மாசை தடுப்பதற்காக பல்வேறு கண்கானிப்புக் குழுக்களை மத்திய மாக கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்படுத்தியுள்ளது

ஆந்திராவில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் மணிப்பூரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது

திருவள்ளூர் மாவட்டத்திற்குபட்ட பல்வேறு பகுதிகளில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி நேற்று ஆய்வு செய்தார் தென்காசி மாவட்டத்தில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அருண் சுந்தர் தயாளன் நேற்று தொடங்கி வைத்தார்

மெகராஜ் நேற்று பார்வையிட்டார்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

எகிப்து ஒப்பன் ஸ்குவாஷ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா தோல்வியடைந்தார்